பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வணிக வரி பத்திரப்பதிவு துறைகளின் சார்பில் ஏழரை கோடி ருபாய் மதிப்பிலான கட்டிடங்களை காணொலி மூலம் துவக்கிவைத்துள்ளார்

இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் சீனா அதிபர் ஓ ணுடை ீப்பெஇ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ஊலசடை சுயஅயிாழளய ஆகியோருடன் சர்வதேச அமைதி பாதுகாப்பு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்தை நடத்த உள்ளார் மேலும் அர்ஜென்டினா துருக்கி அங்கோலா நாட்டு அதிபருடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் கல்வி சுகாதாரம் வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது

எடப்பாடி கே

இது தவிர விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இரண்டே முக்கால் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தையும் முதலமைச்சர் திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு

துரைக்கண்ணு திரு

வீரமணி திரு

பாண்டியராஜன் கே

ராஜேந்திரபாலாஜி நிலோ

பர் கபில் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ராம்நாத்கோவிந்த் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து இன்று அஞ்சலி செலுத்தினார்கள் பிரதமர் திரு

ராஜ்நாத்சிங் சிக்கலான குற்றங்களுக்கு தொழில் நுட்பம் மூலமே தீர்வு காண முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் நவீன தொழில்நுட்பங்களே குற்றங்களை களைய வழிகோலும் என்பதால் புதிய தொழில்நுட்பங்கள் தற்போது மிகவும் அவசியம் என்றார் காவல்துறையினர் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் இதற்கான பயிற்சிகளின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் காவல் துறையினர் கடற்படையினர் கடலோர காவல்படையினரிடையே ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறிய அவர் நாட்டின் மிகப்பெரிய சவாலாக திகழ்வது சமூக ஊடகங்களில் வெளியாகும் வதந்திகளே என்று கவலை தெரிவித்தார் சமூக வலைதளங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் எடுத்துரைத்தார் மருத்துவம் உதவிதொகை அரசு மருத்துவக்கல்லூரிகளில் மருத்துவம் பயிலும் இறுதி ஆண்டு கட்டாய சுழற்சி முறை உள்ளிருப்பு பயிற்சி மாணவர்களுக்கான மாதாந்திர உதவிதொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது

ராஜ்யவர்த்தன்சிங் விளையாட்டுத்துறை மேம்பாட்டிற்கு ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்த்தன்சிங் ரத்தோர் வலியுறுத்தியுள்ளா்

விளையாட்டு என்பது நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் சென்றடைவது உறுதி செய்யப்படவேண்டும் என்று கூறிய அமைச்சர் விளையாட்டில் எதிர்மறையான எண்ணங்களும் அரசியலும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார் உள்ளுர் அளவில் சிறந்த திறமைகளை கண்டறிந்து தேசிய அளவிற்கு கொண்டுசெல்லும் வகையிலான அதனை அணுகுமுறையை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்